பயங்கரவாத ஒழிப்புக்கான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன

அதிகரித்துள்ளது

பூங்காவிற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காள ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் ஆழப்படுத்தவும் இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இலங்கை பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்சேவுடன் நேற்று பேச்சு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இலங்கையின் நிலைத்தன்மை பாதுனப்பு அமைதி ஆகியவை இந்தியாவின் நலனுக்கு மட்டுமின்றி இந்தியப்பெருங்கடல் பகுதி முழுமையின் நலனுக்கும் உகந்தது என்றார் இவங்கை தமிழர்களுக்கான சமத்துவம் நீதி அமைதி கண்ணியம் ஆகியவற்றை அந்நாட்டு அரசு நிறைவேற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார்

இலங்கையின் வளர்ச்சியில் நம்பிக்கைக்குரிய நட்புறவு நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அந்நாட்டின் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான ஆதரவு தொடர்ந்து அளிக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார் மீனவர்களின் பிரச்சினை பற்றி குறிப்பிட்ட பிரதமர் அதனை இருநாடுகளும் மனிதாபிமான அடிப்படையில் அனுகுவது என்று முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் இலங்கை பிரதமர் திரு மகிந்த ராஜபக்சே வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்டை நாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கும் இந்தியாவின் கொள்கைக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இருநாடுகளுக்கு இடையே வரலாற்றுப்பூர்வமான தொடர்புகள் மற்றும் உறவுகளுக்கு வலுவான அடித்தளத்தை இந்தியா அமைத்துள்ளது என்றும் இலங்கை பிரதமர் கூறியுள்ளார் ஐந்து நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ள அவர் நேற்றுமாலை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்ததை சந்தித்தார் வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் இலங்கை பிரதமரை நேற்று சந்தித்துப் பேசினார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் பிரதிநிதிகள் குழுவும் இலங்கைப் பிரதமரை சந்தித்தது வாரணாசி சாரநாத் புத்தகயா திருப்பதி உள்ளிட்ட வரலாற்றுச் சிறப்புமிக்க சமய வழிபாட்டு தலங்களுக்கு திரு மகிந்தா ராஜபக்சே பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் பிரதமராக பதவியேற்றப்பின் அவர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதன் முறையாகும் வழக்குக்கிற்கு முந்தைய சுமரசுப் பேச்சை கட்டாயமாக்க ஒருங்கிணைந்த சுட்டம் இயற்றப்படுவதன் அவசியத்தை உச்சநீதிமன்றத் தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ போப்டே வலியுறுத்தியுள்ளார்

நிலுவை வழக்குகளின் எண்ணிக்கை குறைவதோடு நீதிமன்றங்களின் தாமதத்தையும் குறைக்க இது உதவும் என்று அவர் குறிப்பிட்டார் குறைந்த செலவில் விரைவாக நீதி கிடைக்க சுமரசுப் பேச்சு முக்கியமான வழிமுறையாகக் கருதப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

இதையடுத்து

இதுகுறித்து விமான நிலையங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள கற்றறிக்கையில் இத்தகைய வெளிநாட்டவர்கள் வான்வழியாகவோ நிலம் அல்லது கடல் வழியாகவோ இந்தியாவிற்குள் நுழைய அனுமதிக்கக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இந்தாம் தேதிக்கு முன்னர் சீன நாட்டினருக்கு அளிக்கப்பட்ட அனைத்து விசாக்களும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது எளினும் இந்த விசா கட்டுப்பாடுகள் கீன மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த விமான ஊழியர்களுக்கு பொருந்தாது என்று அறிவித்துள்ளது இதற்கிடையே இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர்இந்தியா மற்றும் இன்டிகோ விமான நிறுவனங்கள் சீனாவிற்கு இயக்கப்படும் விமானப்போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்திவைத்துள்ளன இந்நிலையில் நாட்டில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுவரும் நடவடிக்கைகள் மற்றும் தயார்நிலை குறித்து மத்திய சுகாதாரத் துறை செயலாளர் திருமதி ப்ரீத்தி குதன் ஆய்வு செய்தார் இந்நிலையில் சிங்கப்பூர் தாய்லாந்து ஹாங்காங்க் சீனாவிலிருந்து வரும் விமானப்பயணிகளுக்கு மருத்துவப்பரிசோதனை நடத்தப்படுகிறது பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றம் முகக் கவசங்களை போதிய அளவு இருப்பில் வைத்துக்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரதுர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி வாயிலாக தமது எண்ணங்களைப் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு மக்களிடமிருந்து கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்றுள்ளார்

மோடி தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நமோ செயலி மை கவ் ஆகியவற்றிலும் தகவல்களை பதிவிடலாம் என்று அவர் கூறியுள்ளார்

தமிழகத்தில் சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் அமையவிருக்கும் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் சிகிச்சை மையத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பில் இந்த கால்நடைப் பூங்கா அமையவிருக்கிறது

முன்னதாக சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகேயுள்ள காட்டுவேப்பிலைப்பட்டி கிராமத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் மைதானத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திறந்துவைத்தார் இதன் அடையாளமாக இந்த மைதானத்தில் ராகுல் டிராவிட்டுடன் முதலமைச்சர் கிரிக்கெட் விளையாடனார் பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் சென்னைக்கு அடுத்தபடியாக சேலத்தில் ஐபிஎல் போட்டிகளை நடத்த தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்துதரும் என்றார் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் குழலை அரசு உருவாக்கி வருவதாகவும் கிராமப்புற இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்கப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் விழாவில் பேசிய தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவரான திரு ராகுல் டிராவிட் சேலம் கோவை திருநெல்வேலி ஆகிய இடங்களில் தரம்வாய்ந்த கிரிக்கெட் மைதாளங்கள் உருவாவது இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை அதிகரிக்க உதவும் என்றார்

இதையடுத்து

குரு ரவிதாஸ் ஜெயந்தியையொட்டி குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் அமைதி நல்லிணக்ககம் சகோதரத்துவம் ஆகியவை ரவிதாஸரின் போதனையாகும் என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் சமூகத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றத்திற்கு குரு ரவிதாஸ் வலியுறுத்திய நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் தற்காலத்திலும் பொருத்தமாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார்

பெரிய வணிக வளாகத்தில் புகுந்த அந்நாட்டின் ரானுவ வீரர் ஒருவரை கமாண்டோ படையினர் இன்றுகாலை சுட்டுக்கொன்றனர்

அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியையும் பங்களாதேஷ் அணி நியூசிலாந்து அணியையும் வென்றன இந்திய அணி அழாவது முறையாகவும் பங்களாதேஷ் அணி முதல் முறையாகவும் இறுதி போட்டியில் பங்கேற்கின்றன இந்திய அணி இதுவரை நான்கு முறை கோப்பையை வென்றுள்ளது தேசிய சீளியர் மகளிர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்திய விளையாட்டு ஆணைய அணி ஹரியானா அணியை எதிர்கொள்கிறது அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய விளையாட்டு ஆணைய அணி மத்தியப்பிரதேச அணியை ஹாக்கி அகடெமி அணியை வென்றது மற்றொரு அரையிறுதி போட்டியில் ஹரியானா அணி மகாராஷ்டிரா அணியை வென்றது